இது அதிதீவிர புயலாக மாறி நாளை மாலை காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

தமிழ்நாட்டில் நிவர் புயல் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டறிந்தார்

பொறுப்புகளை ஒப்படைக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சம்மதம் தெரிவித்துள்ளார்

அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் வங்கக் கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக வலுப்பெற்றுள்ளது

புயல் எச்சிக்கையை அடுத்து புதுச்சேரி மற்றும் கடலூர் துறைமுகங்களில் ஏழாம் எண் புயல் எச்சிக்கை சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் ஆறாம் எண் புயல் எச்சிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது கூண்டும் இதனிடையே சென்னை திருவள்ளர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நாகப்பட்டினம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது தாழ்வான பகுதிகளில் தேங்கும் நீரை வெளியேற்றுவதற்கும் சாலைகளில் விழுந்து கிடக்கும் மரங்களை அகற்றுவதற்கும் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் நடவடிக்கைகளை எடுத்துள்ளன வருவாய்த்துறை அதிகாரிகள் நிலைமையை உள்னிப்பாக கண்காணித்து வருகின்றனா் மாவட்ட நிர்வாகக் குழுக்களும் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் புயல் எச்சிக்கையை அடுத்து விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் இன்று நேரில் ஆய்வு செய்தார் புயல் எச்சிக்கையை அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருவதாகவும் மாவட்ட சிறப்பு அதிகாரி திரு முனியநாதன் அதனை நேரில் பார்வையிட்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

செங்கல்பட்டு பெரம்பலூர் நீலகிரி மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை பணிகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இன்று பார்வையிட்டனர் சென்னையிலும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன

புதக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் விழுப்புரம் செங்கற்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பேருந்து போக்குவரத்து தற்போது முழுமையாக நிறத்திவைக்கப்பட்டுள்ளது மறுஉத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னரே மீண்டும் பேருந்து போக்குவரத்து தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நிவார் புயல் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திரமோடி திரு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டறிந்தார் தேவையான அனைத்து உதவிகளையும் ஒத்துழைப்பையும் அளிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் பிரதமர் அப்போது உறுதியளித்தார் புதுக்சோி முதலமைச்சா் திரு நாராயணசாமியிடமும் புயல் முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் தொடா்பாக பிரதமர் கேட்டறிந்தார் நிவர் புயல் நாளை கரையை கடப்பதையொட்டி பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்கியிருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள புயல் கட்டுப்பாட்டு மையத்தை நேரில் பார்வையிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்படுவதாகவும் அரசின் அத்தியாவசியப் பணிகள் தொடரும் என்றும் தெரிவித்தார்

மேலும் விசாகப்பட்டினத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மூன்று டார்னியர் ரக ஹெலிகாப்டர்கள் எந்த நேரத்திலும் உதவும் வகையில் தயார் படுத்தப்பட்டுள்ளதாக கடலோர பாதகாப்புப்படை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

பாதகாப்புப்படை தமிழக மீன்வளத்துறையுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் அது கடலோர கூறியுள்ளது மேலும் இந்திய கடற்படை சார்பில் சென்னை மாநகருக்கு என்று தனியாக நீச்சல் வீரர்கள் அடங்கிய ஐந்து நிவாரணக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன நாகப்பட்டினம் கடற்படை தளத்தில் மற்றொரு குழுவும் ராமேஸ்வரத்தில் உள்ள அதன் விமான தளத்தில் ஒரு குழுவும் தயார் நிலையில் உள்ளன விசாகப்பட்டினத்திலிருந்து ஐ என் எஸ் ஜோதி என்ற கடற்படை கப்பல் மீட்புப் பணிகளில் அனுபவம் வாய்ந்த வீரர்களுடன் தமிழகம் மற்றும் புதுவைக்கு உதவ அனுப்பப்பட்டுள்ளது

அப்போது பேசிய அவர் தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணிகளை அரசு தீவிரமாக கண்கானித்து வருகிறது என்றார் இந்தியாவில் தடுப்பு மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் சர்வதேச நிறுவனங்கள் மற்ற நாடுகளின் அரசுகள் என பல்வேறு தரப்பினருடன் அரசு இதுகுறித்து தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார் அனைத்து மக்களின் பாதுகாப்பும் அரசுக்கு முக்கியம் என்று கூறிய பிரதமர் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டபின் அனைவருக்கும் அது கிடைப்பதற்கு அரசு வகைசெய்யும் என்று குறிப்பிட்டார் தொற்று பாதிப்பு தற்போது குறைந்து வருவதாலும் குணமடைவோரின் விகிதம் அதிகரித்து வருவதாலும் மக்கள் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது என்று பிரதமர் அறிவுறுத்தினார் அலட்சியம் ஆபத்தை ஏற்படுத்திவிடக் கூடும் என்றும் அவர் எச்சரித்தார் பரிசோதனைகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார்

இதன் காரணமாக மற்ற நாடுகளைவிட இந்தியாவில் குணமடைவோரின் விகிதம் அதிகமாகவும் உயிரிழப்பு மிக குறைவாகவும் உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார் காணொலி வாயிலான இந்தக் கூட்டத்தில் தமிழ்நாடு ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா சத்தீஷ்கர் மேற்குவங்கம் ஹரியானா உத்தரகாண்ட் ஆந்திரா தெலங்கானா ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு ராஜீவ் கௌபா சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் உள்ளிட்டோரும் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

தேச ஒருமைப்பாடு இறையாண்மை பாதுகாப்பு உள்ளிட்டவற்றிற்கு இந்த மொபைல் செயலிகள் அச்சுறத்தலாக இருப்பதாக பெறப்பட்ட புகார்களை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை மத்திய மின்னனு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

பீகார் சட்டப் பேரவைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நாளை நடைபெற உள்ளது பிஜேபி யின் மூத்த தலைவர் திரு விஜய் சின்ஹா தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இந்தத் தேர்தலில் போட்டியிட உள்ளார் இதற்கான வேட்பு மனுவை அவர் இன்று தாக்கல் செய்தார் இதனிடையே ராஷ்ட்ரீய ஜனதா தளம் தலைமையிலான மெகா கூட்டணி சார்பில் திரு ஆவாத் பினரி சௌத்ரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவரும் வேட்பு மனுவைத் தாக்கல் செய்துள்ளார்

சுயேட்சை உறுப்பினர் ஒருவரும் அந்தக் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு ஜோ பைடனிடம் சுமூகமான முறையில் பொறுப்புகளை ஒப்படைக்க சம்மதம் தெரிவித்துள்ளார் அரசின் அமைப்புகள் ஆட்சி மாற்றத்திற்கு ஒத்துழைக்குமாறு திரு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார் அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதசேவைகள் நிர்வாக அமைப்பு திரு ஜோ பைடன் வெற்றியை முறைப்படி அங்கீகரித்துள்ளது ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது